நரேந்திரமோடி உறுதிபட தெரிவித்துள்ளார்

நீட் தேர்வை வரும் ஆண்டிலிருந்து தங்களது சொந்த மாவட்டத்திலேயே எழுதுவதற்கு ஏற்பாடு செய்யப்படும் என்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை திரு பிரகாஷ் ஜவ்டேக்கர் கூறியுள்ளார்

சென்னை சேலம் பசுமைவழிச்சாலை திட்டத்திற்கு நிலத்தை வழங்குபவரின் சந்தேகங்களுக்கு உரிய விளக்கம் அளிக்கப்படுவதாக சேலம் மாவட்ட ஆட்சியர் திருமதி ரோஹிணி தெரிவித்துள்ளார் ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட உயர்மட்ட அளவில் கொள்கை முடிவு எடுத்த பின்னரே

உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தெரிவித்துள்ளது

ரஷ்யாவில் நடைபெற்று வரும் உலகக் கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் கோஸ்டோரிக்கா இடையேயான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சி விகிதம் இரட்டை இலக்கத்தை அடைவதற்கான தருணம் இது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று வர்த்தகத்துறைக்கான புதிய அலுவலக வளாகத்தின் கட்டுமானப் பணிகளுக்கு பிரதமர் இன்று அடிக்கல் நாட்டினார்

நரேந்திரமோடி குறிப்பிட்டார் சரக்கு மற்றும் சேவைவரி உள்ளிட்ட பல்வேறு முன்னோடி திட்டஙகளை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமல்படுத்தியன் காரணமாக பொருளாதார வளர்ச்சியில் சாதகமான சூழல் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார்

வர்த்தகம் புரிவதை எளிதாக்குவதன் மூலம் வளர்ச்சியை நோக்கி பயணிக்க ஏதுவாக தொழில்நுட்பத்தின் உதவியுடன் காலதாமதம் தவிர்க்கப்படும் என்று பிரதமர் தெரிவித்தார் மின்னு பொருட்களின் இறக்குமதியை குறைத்து உள்நாட்டிலேயே அவற்றை தயாரித்து தற்சா்பு நிலையை எட்ட வேண்டியதன் அவசியம் குறித்து பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார் நீட் தேர்வை வரும் ஆண்டிலிருந்து தங்களது சொந்த மாவட்டத்திலேயே எழுதுவதற்கு ஏற்பாடு செய்யப்படும் என்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேக்கர் கூறியுள்ளார் சென்னை இந்திய தொழில்நுட்ப கல்விக்கழகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் தேசிய கல்விக்கொள்கை விரைவில் கொண்டுவரப்படும் என்றும் மாநில அரசின் பாடத்திட்டத்திலும் நீட் தொடர்பான கேள்விகள் கேட்கப்படும் என்றும் தெரிவித்தாா் நீட் கேள்வித்தாளை பிழையின்றி தயாரிக்க நல்ல தமிழ் மொழிபெயர்ப்பாளர்களை தமிழக அரசு பரிந்துரை செய்யவேண்டும் என்று திரு பிரகாஷ் ஜவ்டேக்கர் கேட்டுக்கொண்டார்

சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நில உரிமையாளருக்கு அடிப்படை சந்தை மதிப்பில் நான்கு மடங்கு வரை இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார்

தென்னை பாக்குமரம் உள்ளிட்ட ஒவ்வொன்றிற்கும் மதிப்பீடு செய்யப்பட்டு அதற்கேற்றார்போல் இழப்பீடு தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார் எட்டுவழிச்சாலை அமைக்க நிலத்தை வழங்கும் விவசாயிகளிடையே இழப்பீடு தொடர்பான சந்தேகங்கள் இருப்பதாகவும் அவற்றிற்கு உரிய விளக்கம் பெற்றவுடன்

தமிழகத்தின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அளித்த விளக்கத்தை ஏற்று இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான வழக்கை முடித்து வைப்பதாக நீதிபதி செல்வம் பஷீர் அகமது ஆகியோரை கொண்ட அமர்வு தெரிவித்தது நாமக்கல் மாவட்டத்தில் தூய்மை இந்தியா இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டப்பணிகளை ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோகித் இன்று ஆய்வு செய்தார் நாமக்கல் அறிஞர் அண்ணா பேருந்து நிலையத்தில் தூய்மை இந்தியா ரதம் மற்றும் விழிப்புணர்வு பேரணியை அவர் தொடங்கி வைத்தார் சிறப்பு மருத்துவமுகாமையும் தொடங்கி வைத்த பின் அனைத்து துறைகளின் சார்பிலும் அமைக்கப்பட்ட பல்துறை பணிவிளக்க கண்காட்சியை அவர் பார்வையிட்டார் தூய்மை இந்தியா இயக்கம் சார்பில் கட்டப்பட்டுள்ள சமுதாய சுகாதார வளாகத்தை பார்வையிட்ட ஆளுநர் தங்கள் பகுதியை தூய்மையாக பராமரிக்க ஒவ்வொருவரும் அக்கறை செலுத்தவேண்டும் என்று பொதுமக்களை கேட்டுக்கொண்டார் பின்னர்

மதுரை தோப்பூரில் இன்று எய்ம்ஸ் மருத்துவமனை அமையவுள்ள பகுதியை ஆய்வு செய்த அமைச்சர் இந்த மருத்துவமனை இரண்டாண்டுகளில் கட்டி முடிக்கப்படும் என்று தெரிவித்தாா்

அமெரிக்காவில் உள்ள நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையத்திற்கு கல்வி சுற்றுலாவிற்காக அழைத்து செல்லப்பட உள்ள சென்னை பள்ளி மாணவ மாணவிகள் மாநில உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணியை இன்று நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர் தமிழகத்தில் அண்மையில் பல்வேறு விபத்துக்களில் உயிரிழந்த திருப்பூர்

காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு கர்நாடக மாநிலம் இதுவரை உறுப்பினர்களை நியமிக்காதது கண்டனத்திற்குரியது என்று திமுக செயல் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் ஸ்ரீரங்கத்தில் இன்று இதை தெரிவித்த அவர் காவிரி மேலாண்மை ஆணையத்தை உடனடியாக அமைப்பதற்கு உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியுள்ள நிலையில் இதுகுறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்கவேண்டும் என கர்நாடக முதலமைச்சர் திரு குமாரசாமி கூறியிருப்பது திசைதிருப்பும் செயல் என்றார் காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு கா்நாடக அரசு உறுப்பினர்களை அறிவிக்காதது ஆணையத்தின் செயல்பாடுகளை முடக்கும் நடவடிக்கை என்று பா ம க நிறுவனர் மருத்துவர் ராமதாசு குற்றம் சாட்டியுள்ளார்

நீதிபதிகள் திரு சுப்பயா மற்றும் திரு சரவணன் ஆகியோர் கொண்ட அமர்வில் இது தொடர்பான மனு இன்று விசாரணைக்கு வந்தபோது இவ்வாறு உத்தரவிடப்பட்டது

திங்கட்கிழமை முதல் இந்த மையங்கள் வழக்கம்போல் இயங்கும் என்று இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அவர் தெரிவித்துள்ளார் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி குறித்த செய்திகள் ரஷ்யாவில் நடைபெற்று வரும் உலகக் கோப்பை கால்பந்து போட்டியில் தற்போது பிரேசில் கோஸ்டோரிக்கா இடையேயான ஆட்டம் நடைபெற்று வருகிறது இதுவரை இரு அணிகளும் கோல் எதுவும் போடவில்லை இன்றிரவு எட்டரை மணிக்கு நடைபெறும் போட்டியில் நைஜீரியாவை ஐஸ்லாந்து எதிர்கொள்கிறது பதினொன்றரை மணிக்கு செர்பியாவும் சுவிட்சர்லாந்தும் மோது கின்றன